சோனியாகாந்தி பரப்புவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் குற்றம் சாட்டியுள்ளார்

பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் மருத்துவக் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்படும் என திரு நாராயணசாமி அறிவித்துள்ளார்

குடியுரிமைத் திருத்த சட்டம் குறித்து தவறான தகவல்களை காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி பரப்புவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி போன்ற கட்சிகளும் இடதுசாரி கட்சிகளும் குடியுரிமை திருத்த சட்டத்தையும் குடியுரிமை பதிவேட்டையும் இணைத்து அச்ச உணர்வை பரப்புவதாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார்

தேசிய குடியுரிமைச் சட்டத்தை போராட்டக்காரர்கள் படித்துவிட்டு தேவை ஏற்படின் விளக்கம் கேட்க வேண்டும் என்று கூறிய திருமதி நிர்மலா சீத்தாராமன் வன்முறையை பயன்படுத்தியும் மக்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியும் தவறாக வழிநடத்தும் சக்திகளிடம் இருந்து விலகி இருக்குமாறு போராட்டக்காரர்களை கேட்டுக் கொண்டார் முன்னதாக தடியுரிமைச் சட்டம் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை குறை கூறிய திருமதி சோனியாகாந்தி அரசின் தவறான முடிவுகள் மற்றும் கொள்கைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப மக்களுக்கு அதிகாரம் உண்டு என்றார் மக்களின் குரல்களுக்கு மத்திய அரசு செவி சாய்ப்பதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்

சென்னை பெங்களுரு டெல்லி உள்ளிட்ட இடங்களில் விரைவில் இந்த கண்காட்சி நடத்தப்படும் என சிறுபான்மையினர் துறைக்கான தெரிவித்துள்ளது கைவினைக் கண்காட்சிகளில் அமைச்சகம் கைவினைக் கலைஞர்களுக்கும் பாரம்பரிய சமையல் நிபுணர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது

இதில் பெண் கலைஞர்களும் அதிகமான அளவில் பங்கேற்றனர்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஜமாய்துல் உல்மா சார்பில் இன்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசினார் இந்த சட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்றத்தில் குடியுரிமைத் திருத்த மசோதா வை அஇஅதிமுக ஆதரித்ததை திரு நாராயணசாமி குறை கூறினார் இந்த சட்டம் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார் இன்று நடந்த பொதுக் கூட்டத்தில் திமுக தெற்கு பகுதி ஒருங்கிணைப்பாளர் திரு

சிவா தமிழ்நாடு ஜமாய்துல் உல்மா சபா பொதுச் செயலாளர் திரு அன்வார் பாதுஷா தமிழ்நாடு முஸ்லிம் லீக் முதன்மை துணைத் தலைவர் திரு அப்துல் ரகுமான் உள்ளிட்ட பலரும் பேசினர் புதுச்சேரி அரசுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர் இலவச அரிசி வழங்கும் பயனாளிகளுக்கு அவரது வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் உத்தரவிட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மத்திய அரசு புறக்கணிப்பதாக கூறினார் மேலும் அமைச்சரவையின் முடிவு மக்களின் விருப்பம் ஆகியவற்றையும் மீறுவதாக அமைகிறது எனவும் அவர் கூறினார் அரிசிக்கு பதிலாக பணம் கொடுக்க வேண்டும் என்ற துணைநிலை ஆளுநரின் பரிந்துரையை மத்திய அரசு ஆதரித்தது ஜனநாயகத்திற்கு இழுக்கு என முதலமைச்சர் கூறினார்

வைத்திலிங்கமும் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரியை சந்தித்து புதுவை மக்கள் அரிசி தான் வழங்க வேண்டும் என்று கோருவதை தெரிவித்ததாகவும் கூறினார் எனினும் அடுத்த நாளே அரிசிக்கு பணம் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார்

இந்த பிரச்னை ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலும் எழுப்பப்பட்டதாகவும் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தை போன்று புதுச்சேரியிலும் முதலமைச்சர் மருத்துவக் காப்பீட்டு திட்டம் விரைவில் துவக்கப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கொசப்பாளையம் ஆரம்ப சுகாதார மையத்தில் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தை இன்று துவக்கி வைத்து உரையாற்றிய அவர் பிரதமர் திட்டத்தில் விடுபட்டவர்கள் முதலமைச்சர் திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்றார்

ஒரு லட்சம் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர்

ஆனால் புதுவை அரசின் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சை இலவசமாக செய்யப்படுகிறது என்றார்

சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதுச்சேரி நாட்டில் முதலாவதாக திழ்கிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார்

நாட்டிலேயே நோயாளிகளை அளவில் கவனித்ததற்காக புதுச்சேரிக்கு இண்டியா டுடே வின் விருது கிடைத்துள்ளது என அவர் கூறினார்

கொசப்பாளையம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் யோகா பயிற்சி உடற்பயிற்சி ஆகியவையும் கற்று தரப்படுகின்றன என்ற அவர் இந்த மையத்தில் உள்ள டாக்டர்கள் தேவை ஏற்படின் பொது மருத்துவமனையில் உள்ள டாக்டர்களுடன் தொடர்பு கொண்டு தங்களது ஐயப்பாடுகளை தீர்த்து கொண்டு சிகிச்சை மேற்கு கொள்ளலாம் என திரு நாராயணசாமி தெரிவித்தார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலகிருஷ்ணனை மாநில தேர்தல் ஆணையராக பதவி நியமனம் செய்யப்பட்டது செல்லாது என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதுதொடர்பாக மத்திய அரசு புதுவை அரசின் தலைமை செயலருக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் புதிய மாநில தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறையை விரைவாக துவங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது மாநில தேர்தல் ஆணையர் பதவிக்கு அகில இந்திய அளவில் விளம்பரம் செய்யப்பட்டு பெறப்படும் விண்ணப்பங்கள் வெளிப்படையாகவும் நியாயமான நடைமுறை மூலமும் தேர்வு குழுவால் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் இந்த உத்தரவின் காரணமாக மாநில தேர்தல் ஆணையரை விரைவாக தெரிவு செய்து உள்ளாட்சி தேர்தலை காலதாமதமின்றி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது

கண்காட்சியை புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜான்குமாரும் திரு

கே ஆர் அனந்தராமனும் கலந்து கொண்டனர் வீட்டுக்கொரு நூலகம் என்ற கருப்பொருளை மையமாக்கக் கொண்டு இவ்வாண்டின் கண்காட்சி அமைந்துள்ளது

அதிக அளவில் புத்தகங்களை வாங்குவோர்களுக்கு புத்தக விரும்பி புத்தக இளவரசன் புத்தக இளவரசி புத்தக ராஜா புத்தக ராணி புத்தக மகாராஜா புத்தய மகாராணி ஆகிய விருதுகள் வழங்கப்படும் என புதுச்சேரி எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரு முத்து வும் செயலர் திரு கோதண்டபாணியும் தெரிவித்துள்ளனர் கண்காட்சியை ஒட்டி மாணவர்களுக்காக பல்வேறு வகையாக போட்டிகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விழாவில் கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரை நிகழ்த்த உள்ளார் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கோகுல கிருஷ்ணன் திரு வைத்திலிங்கம் மற்றும் பலர் கலந்து கொள்கின்றனர் விழாவிற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மீத் சிங் தலைமை வகிக்கிறார்

பிரபல தமிழ் நாவலாசிரியர் டி செல்வராஜ் இன்று மதுரை மருத்துவமனை ஒன்றில் காலமானார்

வயது முதிர்வு காரணமாக சில நோய்களால் அவர் அவதி பட்டு வந்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியுரிமை சட்டம் குறித்து தவறான தகவல்களை திருமதி சோனியாகாந்தி பரப்புவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் குற்றம் சாட்டியுள்ளார்

பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் மருத்துவக் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்படும் என திரு நாராயணசாமி அறிவித்துள்ளார் மாநில தேர்தல் நியமிக்க புதிதாக நடவடிக்கையை துவங்குமாறு மத்திய அரசு புதுச்சேரிக்கு உத்தரவிட்டுள்ளது